ஆதார் திட்டம் அரசியல் சாசனப்படி செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இத்தொடர்பான மறுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக்கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது ஆதார் சுட்டத்தில் இடம்பெற்றிருந்த சில அம்சங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இணைப்பதற்கும் இதன்படி ஆதார் கட்டாயமாக்கப்படக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மொபைல் போன் இணைப்பதற்கும் ஆதார் என்னை கட்டாயமாக்கக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கும் மத்திய இடடநிலை கல்விவாரியம் நடத்தும் தேர்வுகளுக்கும் மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட மற்றும் பல்கலைக்குழு மாளியக்குழுநடத்தும் தேர்வுகளுக்கு ஆதார் எண் கட்டாயமாக்கக்கூடாது என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதற்கான சட்டப்பிரிவும் தேசிய ரத்து செய்யப்பட்டுள்ளது நிரந்தர கணக்கு எண் பெறுவதற்கும் வருமானவரி கணக்குகளை சமர்ப்பிப்பதற்கும் ஆதார் எண் கட்டாயம் என்பது செல்லுபடியாகும் என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு கன்வில்கர் திரு சிக்ரி ஆகியோர் ஒருமித்தக்கருத்து அடிப்படையில் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளனர் தனியே தீர்ப்பினை எழுதிய மற்றொரு நீதிபதி திரு சந்திரகுட் இந்த தீர்ப்பின் சில அம்சங்களிலிருந்து தாம் வேறுபடுவதாக குறிப்பிட்டுள்ளார் திரு பூஷனும் தனியே வழங்கிய தீரப்பில் மூன்று நீதிபதிகளின் உத்தரவை நீதிபதி ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரலாற்றுச்சிறப்புமிக்கது என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கருத்து தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதித்துறையின் ஆய்வுக்கு பின்னர் ஆதார் செல்லும் என்ற உத்தரவு வரவேற்கத்தக்கது என்று கூறினார்

ஆதார் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை அதனை வழங்கும் ஆணையம் வரவேற்றுள்ளது வரலாற்றுச்சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு தனிநபர் விவரங்கள் பாதுகாப்பை மீறவில்லை என்று அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆதார் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான உரிய பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாடிக்கையாளர்கள் தங்களது விருப்பத்தின்பேரில் ஆதார் எண்ணை வழங்கலாம் என்றார்

மத்தியஅரசின் முக்கிய திட்டங்களின் செயலாக்கும் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்

தொலைத்தொடர்பு துறை சார்ந்த குறைகளை களைவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முள்னேற்றம் குறித்தும் பிரதமர் விரிவாக ஆலோசளை நடத்தியதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தகவல்தொழில்நுட்பவசதியை பயன்படுத்தி குறைகள் களையப்படுவதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் நலனுக்கு உயர் முக்கியத்துவம் அளிக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் கூடுதல் சர்க்கரை உற்பத்தியை முறையாக கையாள வகைசெய்யும் ஒருங்கிணைந்த கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

சர்க்கரை ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் இது உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாட்னா விமானநிலையத்தில் புதிய முனையத்தை ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தேசிய டிஜிட்டல் தகவல் கொள்கைக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த இணையதள சேவையை வழங்க இதில் வகை செய்யப்பட்டுள்ளது

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தகவல் கட்டமைப்பு நிறுவனத்தை முழுமையாக அரசு நிறுவனமாக மாற்றுவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலாள ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இந்திய மருத்துவக்குழுமத்தை நடத்துவதற்கு குழு ஒன்றை ஏற்படுத்த வகைசெய்யும் அவசரசட்டத்தை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார்

முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இந்த அவசர சுட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் இந்த மருத்துவக்குழுமத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வருவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நிபுணர்களைக்கொண்ட குழு மருத்துவக்குழுமத்தின் பணிகளை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் திரு அருண்ஜேட்வி தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது

சத்தீஷ்கர் மாநிலம் தண்டேவாடாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பழங்குடியின மக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றார் நாடு முழுவதும் அவர்களின் உற்பத்திப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய நித்திஆயோக் அமைப்பின் தலைமை நிர்வாகி திரு அமிதாப் கந்த்

சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் மத்தியஅரசு மேற்கொண்டு வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜ்ஸ்ஜூ கூறியுள்ளார் இட்டா நகரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மக்களின் இல்லத்திற்கு தரமான சுகாதார சேவைகளை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

வருடத்திற்கு ஐந்து லட்சம் ருபாய் வரை மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு கிரண் ரிஜூஜூ தெரிவித்தார் கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மற்றாள் நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்ளும் ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டனாக மன்பிரீத்சிங் நியமிக்கப்பட்டுள்ளார்

இப்போட்டி மஸ்கட்டில் அடுத்தமாதம் நடைபெறவுள்ளது